இன்றும் பாதிக்கப்பட்டன

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்னர் இனி விரிவான செய்திகள் அஸ்ஸாமில் வெளியிடப்பட்ட வரைவு தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்த பிரச்சினை காரணமாக மாநிலங்களைவை நடவடிக்கைகள் மூன்றாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன பிற்பகல் அவை கூடியதும் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இதன்காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு அறிவித்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களின் செயல்பாட்டுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார்

ஒரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும் அமளியில் ஈடுபடுவது தவறானது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக கேள்வி நேரம் முடிந்தவுடள் இப்பிரச்சினையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு அனந்த் சர்மா இதுதொடர்பாக பிஜேபியைச் சேர்ந்த திரு அமித்ஷா தெரிவித்த கருத்துகளுக்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதுகுறித்து ஆய்வு செய்ய உள்ளதாகவும் அவை கமுகமாக நடைபெற உறுப்பினர்கள் ஒத்தழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவதை தலைவர் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து திரு அமித்ஷாவை பேசுவதற்கு திரு வெங்கய்யா நாயுடு அழைப்பு விடுத்தார் இதன் காரணமாக எழுந்த கூச்சல் குழப்பத்தினால் அவை நடவடிக்கைகள் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தான் கையெழுத்திட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த் குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களை கண்டறியும் நோக்கில் தான் இந்தப் பதிவேட்டு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாகத் தெரிவித்தார் இந்த நடவடிக்கையை குறை கூறும் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா என்றும் திரு அனந்த் குமார் கேள்வி எழுப்பினார்

இன்று புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இதனை தெரிவித்தார் திரு அமித்ஷா தமது உரையை நிறைவு செய்யக்கூடாது என்று உறுதியுடன் எதிர்கட்சிகள் செயல்பட்டதாகவும் அவர் குறை கூறினார் இப்பிரச்சினை தொடர்பான விவாதத்தில் பங்கேற்க காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் அச்சம் கொள்வது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்

இப்பிரச்சினையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியா காந்தி தமது நிலைப்பாடை தெளிவுப்படுத்த வேண்டும் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளின் தூய்மை பராமரிப்பு குறித்த கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது இம்மாதம் இறுதி வரை நடைபெற உள்ள இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஊரகப் பகுதிகளில் தூய்மைப் பணிகளை மேம்படுத்துவதற்கு இது உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மும்பையில் நடைபெற்ற இந்த வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதன்படி வங்கிக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டது

டோக்லாம் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் கமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக வெளியவுறவுத் துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த அவர் பிரதமருக்கும் சீள அதிபருக்கும் இடையே ஏப்ரல் மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட எந்தவொரு பிரச்சிளையும் இடம்பெறவில்லை என்றார் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தில் தனியார் பங்களிப்புக்கான நெறிமுறைகள் ரயில் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் இதற்கான திட்டம் விரைவில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக சமர்பிக்கப்படும் என்றார் ரயில் நிலைங்களை மேம்படுத்துவதற்கான பணிகள் வெளிப்படைத்தள்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் போர் விமானங்களை தயாரிப்பதற்கள திட்டத்தை வகுப்பதற்கென பணிக்குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவிவித்த அவர் இதற்கென சிறப்பு நிதியம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து செயலர்கள் குழு இறுதி முடிவு மேற்கொள்ளும் என்றார்

தாய்ப்பால் வார விழாவை இன்று சென்னையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் தாய் பாலின் பயன்கள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார்

இதில் நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்தவமனையில் கடந்த ஜூன் மாதம் இந்த தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்

அத்துறைக்கான அமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் குறுவை மற்றும் சும்பா சாகுபடி குறித்து இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் வைத்திருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

உத்தரபிரதேசத்தில் மழை

மழை காரணமாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தத் தகவல்கள் கூறுகின்றன தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தேசிய மற்றும் ராணுவம் மாநில பேரிடர் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

மகாராஷ்டிராவில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலாள குடிநீர்த் திட்டங்களை செயல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது குடிநீர் பற்றாக்குறை நிலவும் பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர் திரு பவன்ராவ் லோனிகார் கூறியுள்ளார் வறட்சி நிலவும் கிராமப் பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் இரப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கொங்கன் நாஷிக் ஔராங்காபாத் அமராவதி நாக்பூர் புனே ஆகிய மண்டலங்களில் குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன பிரதமரின் கிராம வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு கோடி வீடுகள் கட்டப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனைத் தெரிவித்த வெளியுறவு இணை அமைச்சர் திரு வி கே சிங் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் வரை பேச்கவார்த்தையை தொடங்க இயலாது என்றார் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் புதுபிக்கத்தக்க எரிசக்தித் துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் கையெழுத்திட்டுள்ளன ஜய்யாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலாள இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதரும் மத்திய அரசின் இணைச் செயலர்களும் கையெழுத்திட்டுள்ளனர்

உலக பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்